உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இன்றியமையா சேவையாற்றும் மருத்துவ சமூகத்திற்கு பிரதமர் திரு

நாட்டின் பொருளாதார ஸ்திர தன்மையை காட்டிலும் மக்களின் ஆரோக்கியத்திற்கே முன்னுரிமை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

திட்டங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழக மின்சார வாரியம் சார்பில் கொரோனா நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார் ம் ம் ம் ம் ம பிரதமர் உலக அளவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களின் தன்னலமற்ற இன்றியமையா அர்ப்பணிப்பு மிகுந்த சேவைக்கு பிரதமர் திரு

மேலும் சமூக இடைவெளியை உரியமுறையில் நாம் கடைபிடிப்பதன் மூலம் நமது வாழ்க்கை பிறரது வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் என்று கூறியுள்ளார் நம் உடல் நலத்தை தனிகவனம் செலுத்துவதற்கு இந்நாள் உத்வேகம் அளிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் அதன்மூலம் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் என்று எடுத்துரைத்தார்

இந்த கொரோனா தொற்று பரவும் விகிதமும் பரவும் பகுதிகளும் கணக்கில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றார் இதுதொடர்பாக பிரதமருக்கும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இடையே நாளை நடைபெற உள்ள பேச்சுவார்த்தைகளை சுட்டிகாட்டிய அவர் இதுதொடர்பாக மேற்கொள்ளப்படும் முடிவுகளுக்கு மக்கள் கட்டுப்பட்டு இப்போதுள்ள கேட்டுக்கொண்டார் அத்யாவசிய பொருட்கள் விநியோகத்தை அரசு உறுதி செய்வதோடு ஏழை எளியோருக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் வழங்கும் என்றும் கூறினார்

தற்போதுள்ள நெருக்கடியான நிலைமையிலும் பற்றாக்குறைகளை சமாளிக்க உலக சமுதாயம் உரிய பாடங்களை கற்றுணர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

புதுதில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு

தற்போதைய சூழலில் சர்வதேச நாடுகளுக்கு இடையே வலிமையான ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டுணர்வை நிலைநாட்டுவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

நம்நாட்டு மக்களுக்கு இம்மருந்துகள் போதிய அளவில் கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் உயர் முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்காக இம்மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் சில தற்காலிக நடவடிக்கைகள் பின்பற்றப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக இந்தியாவில் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்படத்தொடங்கியதை அடுத்து இம்மருந்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா மாத்திரைகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது

அதேபோல் நெல் சிறுதானியங்கள் பயறு வகைகள் உள்ளிட்டவற்றிற்கு தற்போது வியாபாரிகள் செலுத்தும் ஒரு சதவிகித சந்தை கட்டணத்தையும் இம்மாத இறுதிவரை செலுத்திட வேண்டியதில்லை என்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார்

நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் குமாரபாளையத்தில் நவீன கிருமி நாசினி இயந்திரங்களையும் கிருமி நாசினி அரங்குகளையும் துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் விரைவில் முதலமைச்சருடன் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

இவர்களோடு தொடர்புடையவர்களை கண்காணித்ததில் இதுவரை யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அமைச்சர் கூறினார்

தூத்துக்குடி மாவட்டம் சாயா்புரம் பெருங்குளம் ஏரல் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி தென்திருப்பேறை ஆகிய பேரூராட்சிகளில் பணியாற்றிவரும் தூய்மை பணியாளர்களுக்கு தடுப்பு உதவி உபகரணங்கள் மற்றும் உணவுப்பொருட்களை இன்று வழங்கிய அவர் இதனை தெரிவித்தார்

கருப்பணன் ஈரோடு பவானி பேருந்துநிலையத்தில் உள்ள காய்கறி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி தெளிக்கும் சுரங்க நடைபாதையை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் இன்று திறந்துவைத்து ஆய்வு செய்தார்

காய்கறி விற்பனையாளர்களிடம் சூழலை பயன்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார்

வீரமணி வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாளை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பாதித்த நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளையும் மாநில பத்திரபதிவுத்துறை அமைச்சர் திரு

வீரமணி இன்று ஆய்வு செய்து ஆலோசனைகளை மேற்கொண்டார்